அனைவருக்கும் பாதுகாப்பு அனைவருக்கும் மரியாதை என்பதே நாட்டின் வளர்ச்சி உத்தியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் மற்றும் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் இன்று கேரளத்தின் வயநாடு தொகுதியில் வீடுவீடாகச் சென்று வாக்கு சேகரித்தனர்

இத்தேர்தலை ஒட்டி அனைத்து அரசியல் கட்சிகளின் முக்கியத் தலைவர்களம் தீவிரப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மேற்குவங்க மாநிலம் புனியாத்பூ ரில் இன்று தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற தேசிய ஜனநாயகக் கூட்டணி உறுதிபூண்டுள்ளதாகத் தெரிவித்தார் அனைவருக்கும் பாதுகாப்பு அனைவருக்கும் மரியாதை என்பதே நாட்டின் வளர்ச்சி உத்தியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் ஏட்டா மற்றும் பரேலி மாவட்டங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு

ராகுல் காந்தி இன்று சட்டீஸ்கர் மாநிலத்திலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

ஹிமாச்சலப்பிரதேச த்திவட சோலான் மாவட்டத்தில் அண்மையில் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதற்காக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு

உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் க்கு எதிராக அவரது முன்னாள் பெண் உதவியாளர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டு வெளியிட்டுள்ளதாக சில ஊடகங்களில் வெளியான தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இன்று செய்திகளை முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு தானாகவே இப்பிரச்சனையை நீதிமன்றத்தில் மற்றொரு அமர்வு விசாரிக்கும் என உத்தரவிட்டுள்ளது இது பொது முக்கியத்துவம் வாய்ந்த தீவிர பிரச்சனை என்று மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா இன்று நீதிமன்றத்தில் குறிப்பிட்டதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டனர் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் கூறினார் ஊடகங்கள் நீதித் துறையின் சுதந்திரத்தைப் பாதுகாக்கும் வகையில் கட்டுப்பாட்டுடன் நடந்துகொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர் அபுதாபி ஐஎஸ்எஸ் தீவிரவாதக் குழு பற்றிய வழக்கு தொடர்பாக தேசிய புலனாய்வு ஏஜென்சி அதிகாரிகள் இன்று ஹைதராபா தில் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் ஏற்கனவே இதுதொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து டெல்லி பட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் புலனாய்வின் போது கூடுதல் தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப் பட்டதாக தேசிய புலனாய்வு ஏஜென்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

வாயுக் கசிவிற்குக் காரணமான குழாய் விறிசலை ஆலையைச் சேர்ந்த பொறியாளர்கள் சரிப்படுத்தினர் சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப் பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் மற்றும் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் இன்று கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான திரு ராகுல் காந்தி க்கு ஆதரவாக வீடுவீடாகச் சென்று வாக்கு சேகரித்தனர் நிலாம்பூர் மற்றும் வண்டூர் பகுதிகளைச் சேர்ந்த விஜய் ரசிகர்களும் திரு நமச்சிவாயன த்துடன் இணைந்து திரு ராகுல் காந்திக்கு வாக்கு சேகரித்ததாக புதுவையில் பிரதேச காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன புதுவையில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறி வழிபாட்டுத் தலங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் மீது ஆணையம் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான தேர்தலை இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான போட்டி போல திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாற்ற முயல்வது அரசியல் சாசனத்திற்கும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்கும் எதிரானது என்றார்

அன்பழகன் குறிப்பிட்டார் ஆயினும் ஆளும் கட்சியினரின் பண வினியோகத்தை தேர்தல் பறக்கும் படையினர் தடுக்கவில்லை என்றும் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு

ரங்கசாமி யின் இல்லத்தில் சோதனை மேற்கொண்ட பறக்கும் படையினர் அமைச்சர்களின் வீடுகளை சோதனை இட தவறியதை வைத்துப் பார்க்கையில் தேர்தல் துறை அதிகாரிகள் ஆளும் கட்சியினருடன் சமரசம் செய்து கொண்டிருப்பதாகவே தோன்றுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்

க ஸ்டாலின் இன்று சென்னையில் தொகுதிப் பொறுப்பாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார்

இதற்கிடையே மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ இன்று திரு

க

குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரை இழிவு படுத்தும் வகையில் வாட்ஸ்அப் பில் ஆடியோ வெளியானதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி யில் நேற்று நிகழ்ந்த வன்முறைகள் தொடர்பாக சுமார் ஆயிரம் பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இன்று டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடி வைக்கவும் உத்தரவிடப் பட்டுள்ளது

சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி மற்றும் கரைக்குடி பகுதியிலும் இதே பிரச்சனை தொடர்பாக இன்று போராட்டங்கள் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது

ஆண்டுக்கு இரண்டு நாள் மட்டும் சூரியன் நம் தலைக்கு மேல் வந்து நிழல் இல்லாத நிலையை ஏற்படுத்தும் பூமியின் கடக மற்றும் மகர ரேகைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டுமே இது நடைபெறும் இதில் பங்கேற்க வருவோர் காலில் செறுப்பும் தலையில் தொப்பியும் கண்டிப்பாக அணிந்து வர வேண்டும் என்று புதுச்சேரி அறிவியல் இயக்கம் தெரிவித்துள்ளது

ரன் என்னும் வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது